இந்தியா பங்களாதேஷ் இடையிலான உறவில் கடந்த ஆறு ஆண்டுகளில் மிகச்சிறப்பான ஒத்துழைப்பை இருநாடுகளும் கொண்டுள்ளதாகவும் இதன் மூலம் தங்க அத்தியாயம் எழுதப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இருநாடுகளுக்கு இடையேயான நம்பிக்கை வளர்ந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சேக் முஜ்பர் ரஹ்மானின் பிறந்த நாள் நூற்றாண்டு கொண்டாட்டத்தையொட்டி வீடியோ வழியாக வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு மோடி இருநாடுகளுக்கிடையே பல்வேறு சிக்கலான பிரச்சினைகளை சுமுகமாக தீர்க்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக நிலம் மற்றும் தீர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தெற்காசியாவில் இந்தியாவின் மிகப்பெரிய வணிகம் மற்றும் வளர்ச்சிப் பணிகளில் பங்களாதேஷ் பங்காளராக இருப்பதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார் இந்தியாவில் உற்பத்தியாகும் மின்சாரம் பங்களாதேஷில் உள்ள பல லட்சக்கணக்கான இல்லங்களில் ஒளியேற்றி வருவதாகவும் பல தொழிற்சாலைகள் இதன் மூலம் பயன் பெறுவதாகவும் அவர் கூறினார் பங்கபந்து என்று அழைக்கப்பட்ட ஷேக் முஜ்பர் ரஹ்மான் பங்களாதேஷின் முற்போக்கு சமுதாயத்தை உருவாக்கியவர் என்றும் வெறுப்பு மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் பங்களாதேஷின் வளர்ச்சியை கட்டி எழுப்பியவர் என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டார் பங்களாதேஷ் அதிபர் ஷேக் ஹசினாவின் தலைமையில் அந்நாட்டின் வளர்ச்சிப் பணிகள் அவரின் சீரிய திட்டங்கள் மூலம் வளர்ச்சியடைந்து வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார்

வார இறுதி நாட்களில் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தங்கள்து தொகுதிகளுக்குச்சென்று இந்த பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார் கொரோனா தொற்று தொடர்பாக ஊடகங்கள் செய்து வரும் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் பாராட்டுக்குரியது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் புத்தில்லியில் நேற்று நடைபெற்ற பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் பேசிய பிரதமர் வார கடைசியில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது சொந்த தொகுதிகளுக்கு சென்று கொரோனா குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கொரோனா குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த ஊடகங்களின் உதவியை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடவேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டாதாக கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள்துறை அமைச்சள் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி சவுதி அரேபியாவின் இளவரசர் முகமது பின் சல்மானுடன் தொலைபேசியில் பேசினார்

அகற்கு தேவையாள நடவடிக்கைகளை ஒருங்கிணைந்து எடுப்பது குறித்து கலந்து ஆலோசித்தனர்

சார்க் நாடுகளின் தலைவர்களுடன் காணொலிக்காட்சி வாயிலாக தாம் நடத்திய கொரோனா குறித்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பற்றி அவரிடம் விளக்கினார்

இருநாட்டு அதிகாரிகளும் தொடர்ந்து தொடர்பில் இருக்கும் விதத்தில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டனர்

அந்த நபர் கிழக்கு கொல்கத்தாவில் உள்ள பெலியகட்டா தொற்றுநோய் மருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்ட பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ககாதாரத்துறை தெரிவித்துள்ளது இவர் இங்கிலாந்தில் உள்ள கேம்பிரிஜ் பல்கலைக்கழக மாணவர் கடந்த சனிக்கிழமை அன்று கொல்கத்தா திரும்பினார்

மாநிலத்தில் உள்ள கல்வி நிறுவனங்கள் வணிக வளாகங்கள் தேசிய உயிரியல் பூங்காக்கள் ஆகியவை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மூடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

சுகாதாரத்துறை விடுத்துவரும் அறிவுரைகளை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார்

இவர்களுக்கான பயிற்சி இன்று வழங்கப்படுகிறது

எஸ் பேங்க்கின் அன்றாட நடவடிக்கைகள் இன்று மாலை ஆறு மணி முதல் வழக்கல்போல் செயல்படும் என்று அதன் முதன்மை செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ள திரு பிரசாந்த் குமார் தெரிவித்துள்ளார் பேங்க்கின் ஏடிஎம் களில் பணம் தேவையான அளவிற்கு நிரப்பப்பட்டுள்ளதாகவும் எஸ் வாடிக்கையாளர்கள் வழக்கம்போல தங்களது சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளார் வாடிக்கைபாளர்கள் தங்களது டெபாசிட்டுகள் குறித்து எந்தவித அச்சம் கொள்ள தேவையில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே சமயம் டெபாசிட்டுகளுக்கு ஐந்திலிருந்து ஆறு சதவீதம் வட்டி வழங்குவது குறித்து எந்தவித கருத்தும் அவர் தெரிவிக்கவில்லை

முன்னதாக புதிய நிர்வாகம் வங்கியின் மூலதனத்தை உயர்த்துவதற்கு தடுமாறிவந்த நிலையில் இந்திய ரிசர்வ் வங்கி எஸ் பேங்க்கிலிருந்து வாடிக்கையாளர்கள் வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும்தாள் எடுக்க முடியும் என்று குறிப்பிட்டிருந்தது இந்நிலையில் எஸ் பேங்க் உயிர்ப்பிக்கப்பட்டுள்ளதனாக திரு பிரசாந்த் குமார் கூறியுள்ளார்